வேண்டும் என்று சைப்ரஸ் நாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

தொடங்குகிறது

கொண்டாடப்படுகிறது

வித்தியாசத்தில் இந்தியாவை தோற்கடித்தது இந்தியாவின் தேசிய கட்டமைப்புப் பணிகளில் ஈடுபடுவதற்கு வெளிநாடுகளில் வாழும் இந்திய மக்களுக்கு போதிய வாய்ப்பு உள்ளதால் அவர்கள் இதில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளவேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார் சைப்ரஸ் நாட்டின் தலைநகர் நிக்கோசியாவில் இந்தியா வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் உலகளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் விஷயத்தில் அண்மைக்காலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தனிநபர்களாகவும் நிறுவனங்களாகவும் இந்திய அரசுடன் இணைந்து செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் இந்தியாவும் சைப்ரசும் பாரம்பரிய கலாச்சார உறவு கொண்ட நாடுகள் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்திய எல்லைப் பாதுகாப்பு படையினர் தலைமை இயக்குனர் திரு

ஷா்மா தலைமையிலும் பங்களாதேஷ் எல்லைப் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனா் மேஜா் ஜெனரல் முகமது ஷபினுல் இஸ்லாம் தலைமையிலும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது எல்லைக்கு அப்பால் இருந்து நடத்தப்படும் போதைப்பொருள் கடத்தல் கால்நடைகள் கடத்தல் துப்பாக்கி பயிற்சி போன்றவற்றை தடுத்து நிறுத்துவதில் பரஸ்பர ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு இந்த பேச்சுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது

தமது இந்த பயணத்தின்போது இரண்டு நாடுகளிலும் விமானப்படை செயல்பாடுகளை பார்வையிடுவதுடன் அந்த நாடுகளின் விமானப்படை தளபதிகளுடன் அவர் கலந்துரையாடுவார் மியான்மா் மற்றும் மலேசியா நாடுகளுடன் பரஸ்பர புரிந்துணா்வை மேம்படுத்துவதே அவரது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் ராணுவ பயிற்சி நிபுணர்கள் பரஸ்பர பரிமாற்றம் கூட்டு விமானப்படை ஒத்திகை ஆகியவற்றில் இந்த இரு நாடுகளும் இப்போது இந்தியாவுடன் ஒத்துழைக்கின்றன இந்த நாடுகளின் விமானப் படைகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகித்து எதிர்காலத்தில் கூட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் ஜம்மு காஷ்மீரில் இரண்டுநாள் பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் ரானுவ தளபதிகள் ரானுவத்தின் தயார்நிலை குறித்தும் எல்லைப்புறத்தில் இருந்து வரும் ஊடுருவல்களை தடுக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கினார்கள் அமைச்சருடன் ரானுவத் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தும் சென்றார் குப்வாரா மாவட்டத்தில் எல்லையோரப் பகுதிகளை அமைச்சர் பார்வையிட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தாா்கள்

எல்லைக்கட்டுப்பாட்டுகோட்டு பகுதிகளில் அவர்களின் விழிப்புணர்வு மற்றும் தயார்நிலை குறித்து அமைச்சர் பாராட்டினார் இந்த பகுதிக்கு பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் செல்வது இதவே முதன்முறையாகும் எதிரிப்படைகளின் மோசுடி திட்டங்களை முறியடிக்க எப்போதும் தயார்நிலையில் இருக்க வேண்டும் என்று ராணுவ வீரர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார்

சத்யபால் மாலிக்கை ஸ்ரீநகரில் ஆளுநர் மாளிகையில் சந்தித்த அமைச்சர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து விவாதித்தாா் எல்லைக்கட்டுப்பாட்டுகோட்டுப் பகுதியிலும் இதர எல்லைப்புறங்களிலும் உள்ள பாதுகாப்பு நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்தார்கள்

ரானுவம் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அதிரடிப்படை மத்திய ரிச்வ் காவல்படை ஆகியவை இந்த கிராமங்களில் இருந்து யாரும் வெளியேறாத வண்ணம் எல்லைகளை பாதுகாத்து வருகிறா்கள்

வீடாக சோதனை நடக்கிறது என்றும் தற்போதும் சோதனை தொடர்கிறது என்றும் பாதுகாப்புப்படை செய்திகள் கூறுகின்றன இந்திய பள்ளிகளில் துய்மையும் துப்புரவும் இப்போது வெகுவாக அதிகரித்துள்ளது என்று ஐ

அறிக்கை தெரிவிக்கிறது

வின் உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகள் நல நிதியம் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டு கண்காணிப்பு திட்டத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக அதன் அறிக்கை கூறுகிறது

அறிக்கை கூறுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் பயிர்க் காப்பீடு திட்டம் வெகு சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தினால் பயன்பெறும் பயனாளி ஒருவர் தமது அனுபவத்தையும் பெற்ற பலன்களையும் இந்த திட்டத்தின் நன்மைகளையும் விவரிக்கிறார்

ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செயல் கண்டனத்துக்குரியது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநிலச் செயலாளர் திரு

முத்தரசன் கூறியுள்ளார் தொடர்ந்து பெய்யும் அடைமழை உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து பாயும் வெள்ளம் ஆகியவை காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் மேற்கே உள்ள பண்டேல்கண்ட் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஏற்கனவே மாநிலத்தின் கிழக்கே உள்ள தராய் பகுதி வெள்ளத்தில் சிக்கியுள்ளது

ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர் வங்கக்கடலில் மாறிமாறி உருவாகும் காற்றழுத்த தாழ்வுமண்டலம் காரணமாக ஒடிசா மாநிலத்தில் அடைமழை பெய்தவண்ணம் உள்ளது நாளை இந்த மழை அளவு அதிகமாக இருக்கும் என்றும் ஒடிசாவின் மேற்கு உட்புறம் மற்றும் வடக்கு மாவட்டங்களில் கனமளழ இருக்கக்கூடும் என்று புவனேஸ்வர் வாளிலை ஆய்வுமையம் தெரிவிக்கிறது

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்போது வெள்ளம் வடிந்துவரும் நிலையில் கேரள மாநிலம் மற்றொரு சவாலை சந்தித்து வருகிறது

முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் விழிப்புணர்வு திட்டங்களையும் சுகாதூரத்துறை முடுக்கி விட்டுள்ளது கிருஷ்ண பகவான் பிறந்த தினமான ஜன்மாஸ்டமி நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண பகவானை பிரார்த்திப்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக கோவில்களுக்கு செல்கிறனர்

இங்கிலாந்து பந்துவீச்சாளா்களின் வேத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் இந்திய வீரர்கள் திணறினா்கள்